இந்தியாவின் நட்பு நாடாக அமெரிக்கா என்றும் திகழும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அகமதாபாத் வந்தடைந்தார் அதிபராக பதவி ஏற்றபின் அவர் மேற்கொண்ட முதல் இந்திய பயணம் இது அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி அகமதாபாத் விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் இரு தலைவர்களும் சாலை மார்க்கமாக சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்றனர்

திரு டிரம்ப்பின் வருகையால் அகமதாபாத் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்த்து

சபர்மதி ஆசிரமத்தில் அதிபர் திரு டிரம்ப் மற்றும் அவரது துணைவியார் மெலானியா இருவரும் மகாத்மா காந்தி பயன்படுத்திய ராட்டையில் ஆர்வத்துடன் நூல் நூற்றனர் ராட்டை செயல்படும் விதம் குறித்து பிரதமர் திரு மோடி மற்றும் ஆசிரம நிர்வாகிகள் அவர்களுக்கு விளக்கிக் கூறினர் இதைத் தொடர்ந்து அசிரமத்தில் விருந்தினர் பதிவேட்டில் அதிபர் திரு டிரம்ப் கையெழுத்திட்டார் என் சிறந்த நண்பர் நரேந்திர மோடி என்று அதிபர் டிரம்ப் அதில் குறிப்பிட்டு கையொப்பமிட்டார் தொடர்ந்து இரு தலைவர்களும் உலகிலேயே பெரிதாக கட்டப்பட்டுள்ள அகமதாபாத் மொடேரா கிரிக்கெட் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நண்பராக அமெரிக்கா திகழும் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புகழ்ந்த அதிபர் டிரம்ப் இந்திய மக்களுக்காக இரவு பகலாக திரு நரேந்திர மோடி பாடுபட்டு வருகிறார் என்றார் நிகழ்ச்சியில் ஒன்றே கால் லட்சம் பேருக்கு மேல் பங்கேற்று அதிபர் டிரம்ப்பின் உரையை கேட்டு மகிழ்ந்தனர் டிரம்ப்புடன் மனைவி திருமதி மெலனியா மகள் இவாங்கா மருமகன் ஜெர்ட் குஷ்னர் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் வருகை புரிந்தனர்

ஆக்ரா விமான நிலையத்தில் வந்திறங்கிய அதிபர் ட்ரம்பிற்கு ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் படேல் மற்றும் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்ய நாத் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அதிபர் ட்ரம்ப் நின்று ரசித்துப் பார்வையிட்டார் பி எம் கிசான் என்ற பெயரிலான பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம் என்ற மத்திய அரசின் புதிய திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது விவசாயம் மற்றும் அது சார்ந்த செயல்களுக்கும் வீட்டுத் தேவைகளுக்கும் செலவுகளை கவனிக்க நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வருவாய் ஆதரவு அளிப்பதற்காக நாடு முழுவதற்குமான இந்தத் திட்டம் தொடங்கப்பட்டது அதிக வருவாய் உள்ள பிரிவினரை நீக்கி மற்ற விவசாயிகளுக்கு இந்தத் திட்டத்தின் கீழ் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை ரூ

இந்தத் திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் சென்ற ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார் இந்தத் திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள மாநில அரசால் நியமிக்கப்பட்டுள்ள வருவாய் அலுவலரை விவசாயிகள் அணுக வேண்டும் இணையதளத்தின் மூலம் விவசாயிகள் தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளவும் முடியும்

இந்த இணையப் பக்கத்தில் கிராம வாரியாகப் பயனாளிகளின் விவரங்கள் இடம் பெற்றுள்ளன புதுச்சேரியில் இந்த திட்டம் செயல்படுவது குறித்து புதுச்சேரி அரசின் விவசாய மற்றும் விவசாயிகள் நலத் துறை இயக்குநர் திரு ராமகிருஷ்ணன் என்கிற பாலகாந்தி கூறுகையில்

மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மேலும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன புதுச்சேரியில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம் ஜி ஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டது அரியாங்குப்பத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று துவக்கி வைத்தார்

இது தொடர்பாக இந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பெண் மாணவர்களுக்கும் இலவச விடுதிகளை வழங்கும் ஒரே பல்கலைக்கழகம் என்றும் பல்கலைக்கழக கல்வி கட்டண உயர்வு தொடர்பாக பல்கலைக்கழக ஏட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளது

மணி அறிவித்துள்ளார்

தொகுதி கண்ணன் நகர் புதுச்சேரி உருளையன்பேட்டை கோவிந்தப்பா பிள்ளை முதல் குறுக்குத் தெருவில் சிதிலமடைந்துள்ள சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலைப் புதுப்பித்து கட்டுவது தொடர்பாக அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான திரு

சிவா இன்று காலை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார்

சீனாவுக்கு வெளியே ஈரானில் தற்போது அதிகபட்ச உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது